இந்தியாவின் சர்வதேச திரைப்படவிழா இன்று கோவா மாநிலம் பனாஜியில் தொடங்கியது

மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது அரசியல்கட்சிகளின் தலைவர்கள் மாநிலம் முழுவதும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் இதனிடையே இந்தத் தேர்தல் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஒ பி ராவத் ஆணையர்கள் திரு குளில் அரோரா திரு அசோக் லவாசா ஆகியோர் காணொலி காட்சி மூலம் தில்லியில் இருந்தபடியே தேர்தல் நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார்கள்

மிசோரமை பொறுத்தவரை பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் பல்வேறு தொகுதிகளிலும் புயல்வேகத்தில் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர் தேர்தலில் வெற்றிபெற்றால் மாநிலத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் செப்பளிடப்படும் என்றும் ஏழைகளுக்கு கிலோவுக்கு ஒரு ரூபாய் விலையில் அரிசி வழங்கப்படும் என்று மேலும் கூறியிருக்கிறார்

ராஜஸ்தான் தெலங்கானா மாநிலங்களில் வேட்புமனு பரிசீலனை நேற்று நடந்தது நாளை வேட்புமனுவை விலக்கிக்கொள்ள கடைசிநாளாகும் மிசோரம் மாநில சுட்டப்பேரவைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது

தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாநில தலைமைத்தேர்தல் அதிகாரி திரு அஷிஷ் குந்த்ரா ஆய்வு செய்தார் வாக்காளர்கள் அனைவரும் திரிபுராவில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளனர் கேரளாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் உடல் நலிவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார்

வயநாடு நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் கேரள மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார் சென்னையிலிருந்து அவரது உடல் கொண்டுசெல்லப்பட்டு கொச்சியில் உள்ள அவரது இல்லத்தில் இறத் அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளது ராஜஸ்தானில் உள்ள இளைஞர்களிடம் பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா உரையாற்றினார்

இதற்காக சமூக வலைதளங்களை தொடர்புகொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனிடையே பிஜேபி தலைமையிவாள அரசு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதிலும் விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பளிப்பதிலும் தோல்வியடைந்து விட்டதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அஜய் மக்கான் குற்றம் சாட்டியுள்ளார்

ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு அதிக மதியாதை உள்ளதாகவும் இந்தியர்களின் திறமையும் வேலைத்திறனும் உலகம் முழுவதும் பாராட்டுக்குரியதாக அமைந்துள்ளதாகவும் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் நான்கு நாள் பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள அவர் முதலில் சிட்னியில் உள்ள இந்தியர்களிடையே உரையாற்றினார் இந்தியாவின் உலகளாவிய உறவை வலுப்படுத்துவதில் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்தியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நல்லுறவு நீடித்து வருவதாக அவர் பல ஆண்டுகளாக கூறினார் ஆஸ்திரேலியாவில் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் இந்தியர்கள் குடியரசுத்தலைவரை காணவும் அவரது உரையை கேட்கவும் பெருமளவில் திரண்டு வந்திருந்தனர்

அதேபோல் மை கவ் என்ற இணையதளத்தின் மூலமாகவும் பங்கேற்கலாம்

நபிகள் நாயகம் பிறந்த நாளான மிலாது நபி நாடு முழுவதும் உற்சாகமாக இன்று கொண்டாடப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய நாயுடு மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த நன்னாளில் மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நபிகள் நாயகத்தின் மனிதாபிமானம் இரக்கம் சகோதரத்துவம் போன்ற நன்னெறி போதனைகள் மக்களிடையே அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த தொடர்ந்து வழிநடத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மூத்த தளைவரும் மத்திய சட்டத்துறை அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத் இந்த கலவரம் தொடர்பாக விசாரணை நடத்திய ரங்கநாத் மிஸ்ரா குழு அந்த கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது அல்ல என்று கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அது காவல்துறையின் நிர்வாக சீர்கேடு என்று கூறிய ரவிசங்கர் பிரசாத் அந்த நிகழ்வு பாம்பு புற்றில் பெரிய மரம் விழுந்தது போன்றது என்று ராஜீவ்காந்தி கூறியதை விமர்சித்தார் இந்தியாவின் சர்வதேச திரைப்படவிழா இன்று கோவா மாநிலம் பனாஜியில் தொடங்கியது தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு அமீத் காரே இந்த திரைப்பட விழாவை தொடங்கி வைத்தார்

நாடு முழுவதும் சிறந்த திரைப்படங்களையும் திறமைமிக்க திரைப்பட படைப்பாளர்களையும் ஊக்குவிப்பது இந்தியாவின் சர்வதேச திரைப்பட விழாவின் முக்கிய நோக்கமாகும் சமுதாய வானொலி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவா தலைநகர் பனாஜியில் இன்று தொடங்கியது இந்த நிகழ்ச்சியை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சக இணைச்செயவாளர் அஞ்சு நிகாம் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் மக்களை இணைப்பதற்கான அடித்தளமாக சமுதாய வானொலி அமைந்துள்ளதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் அரசு சாரா நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றிலிருந்து நாற்பத்தைந்து பிரதிநிதிகள் கலந்துகொண்டனர்

உலக மீனவர்தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனைபொட்டி உலகம் முழுவதும் உள்ள மீனவர்கள் ஊர்வலங்கள் கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் கடல்வாழ் வாழ்க்கை குறித்த கண்காட்சிகள் ஆகியவற்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மீனவர்களின் அரிய முயற்சியால் மீன்வளம் பெருகி வருவதாகவும் இதனால் வேலைவாய்ப்புகள் பெருகி வருவதாகவும் மத்திய வேளாண்துறை அமைச்சர் ராதாமோகன்சிங் டிவிட்டரில் தெரிவித்துள்ளார்

அந்நாட்டின் அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் உத்தரவின்பேரில் இப்படி நிறத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க ராணுவம் பென்டகன் கூறியிருக்கிறது அமெரிக்க பாதுகாப்புத் துறையின் செய்தித் தொடர்பாளர் கர்னல் ராப் மேனிய் மின்னஞ்சல் மூலம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அளித்த பதிலில் இதை தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் விஷயத்தில அமெரிக்கா எந்த அளவிற்கு விரக்தி அடைந்துள்ளது என்பதை இது காட்டுவதாக ஒபாமா அதிபராக இருந்தபோது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளுக்கு பாதுகாப்புத்துறை துணை செயலாளராக இருந்த திரு டேவிட் செட்னே விளக்கியுள்ளார் பாகிஸ்தானின் அண்டை நாடுகளுக்கு எதிராக செயல்படும் பயங்கரவாத குழுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதனை சகித்துக்கொள்வது ஊக்குவிப்பது போன்ற காரணங்களால் ஜனவரி மாதத்திலிருந்தே இந்த உதவி நிறுத்தம் தொடங்கிவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் சுற்றப்பயணம் மேற்கொண்ட அமெரிக்கர் ஒருவர் மாயமானதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து காணாமல் போன அமெரிக்க நாட்டைச்சேர்ந்தவரை விமானம் மூலம் தேடும் பணி நடைபெற்றதாக காவல்துறை உயரதிகாரி தீபக் யாதவ் தெரிவித்துள்ளார் இதுதவிர அவரை தேடும் பணியில் காவல்துறையைச்சேர்ந்த தனிப்படை ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார்

இரு அணிகளுக்கும் இடையேயான அடுத்த போட்டி நாளை மறுநாள் மெல்பர்னில் நடைபெறுகிறது